அரியலூர் மாவட்டத்தைச் சேந்த விக்ளேஷ் என்ற மாணவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளது தமக்கு மிகுந்த மன வேதனைய அளிப்பதாக உள்ளது என்று அறிக்கை ஒன்றில் அவா் கூறியுள்ளாா்

நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மிக களமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அது கூறியுள்ளது